சத்யபிரதாசாஹூ தெரிவித்துள்ளார்

வாக்குஎண்னும் மையங்களில் அனைவரும் கண்டிப்பாகமுகக்கவசும் மற்றும் கையுறைகள் அணிந்து தளிமளித இடைவெளியைபின்பற்றவேண்டும் என்றும் கைகளைசானிடைசரைகொண்டுசுத்தம் செயயவேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

உள்ளஅனைத்துவானொலிநிலையங்களும் தமிழகத்தில் இந்ததேர்தல் சிறப்பு செய்திஅறிக்கைகளை அஞ்சல் செய்யும்

இந்தநிதிமாநிலஅரசுகளுக்குமுன்கூட்டியேவிடுவிக்கப்பட்டுள்ளதாகமத்தியஅரசின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

கோவின் இணையதளத்தில் இதற்கானமுன்பதிவு சுமூகமாகநடைபெற்றுவருகிறது

தடுப்பூசிபோட்டுக் கொண்டதால் தங்கள துடடல்நிலையில் பாதிப்பு ஏதம் ஏற்படவில்லைஎன்றுபயனாளிகள் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தனர்

தமிழகத்திற்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் அடுத்தநான்குநாட்களுக்குமழைபெய்யவாய்ப்புள்ளதாகவானிலைஆய்வு மையம் கூறியுள்ளது மேற்குதொடர்ச்சிமலையொட்டியமாவட்டங்கள் தென் தமிழகமாவட்டங்கள் சேலம் தர்மபுரி ஈரோடுமாவட்டங்களுக்குஉட்பட்டஒருசிலபகுதிகளில் இடிமின்னலுடன் இன்று மிதமானமழைபெய்யவாய்ப்புள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது